என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

அதிகரிக்குமாறு தென்மாநிலங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

விஜயதசமி இன்று நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது

மஞ்சளாற்றில் இருந்து பாசனத்திற்கும் வைகை அணையிலிருந்து குடிநீர் தேவைக்கும் தண்ணீர் திறந்து விட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஏழைகளுக்கு வீடுகள் வழங்குவது ஏழ்மையை அகற்றுவதில் முதலாவது முக்கியமான நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மகாராஷ்ட்ரா மாநிலம் ஷீரடியில் சாய் மந்திர் வளாகத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசினார் ஏழைகளுக்கும் நடுத்தர வகுப்பினருக்கும் சொந்த வீடுகளை வழங்குவதில் அரச முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று கூறினார் பிரதமர் வீட்டு வசதித் திட்டப் பயனாளிகள் இரண்டரை லட்சம் பேருக்கு வீடுகளின் சாவிகளை வழங்கிய பிரதமர் அவர்களது வாழ்க்கை இப்போது மிகவும் நேர்மறையான மாற்றுப் பாதையில் செல்கிறது என்று கூறினார் விஜயதசமி தினத்தன்று இவ்வளவு பேரின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் கூறினார்

முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலம் எங்கும் உள்ள இத்திட்டப் பயனாளிகளுடன் பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையாடினார் ஷீரடி சாய்பாபா கோவிலில் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்ற பிரதமர் சாய்பாபா சமாதியின் நூற்றாண்டு நினைவாக வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் சென்று வழிபடலாம் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருவதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்குமாறு கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ள ஆலோசனை தெரிவிக்கும் கடிதத்தில் சமூக ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் இந்த நடவடிக்கைக்கு எதிராக கருத்துக்கள் பரப்பப்படுவதை உன்னிப்பாக கண்காணிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது அசம்பாவிதங்களை தடுப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதம் கேட்டுக் கொள்கிறது தேவைப்படும் தருணங்களில் உரிய தடைச் சட்டங்களை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதம் கேட்டுக் கொள்கிறது சபரிமலை கோயிலில் பெண்கள் நுழைவதற்கு ஆதரவாக இடதுசாரிக் கட்சிகள் மற்றும் மகளிர் உரிமை ஆர்வலர்கள் ஆகியோர் மேற்கொள்ளும் பிரச்சார இயக்கங்களையும் கண்காணிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே சபரிமலை உச்சிக்கு சென்றடைந்த இரண்டு பெண்கள் சன்னிதானத்தை சென்றடைவதற்கு முன்னதாக திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அங்கு திரண்டிருந்த பெருந்திரளான ஐயப்ப பக்தர்கள் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பெண் செய்தியாளர் கேரள மாநிலத்தின் மகளிர் உரிமை ஆர்வலர் ஆகிய இருவரையும் இவர்களுக்கு பாதுகாப்புக்குச் சென்ற காவல்துறை குழுவையும் சன்னிதானம் செல்லாமல் தடுத்து திருப்பி அனுப்பிவிட்டனர்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டு அமர்வில் குடியரசுத் துணைத் தலைவர் உரையாற்றவுள்ளார் இந்த ஆண்டு உச்சிமாநாட்டிற்கு உலக சவால்களை எதிர்கொள்ள உலக கூட்டாண்மை என்பது முக்கிய பொருளாக அமைந்துள்ளது வெற்றித் திருநாளாம் விஜயதசமி இன்று பக்தி சிரத்தையுடன் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பண்டிகையின் நிறைவு நாளான இன்று வடமாநிலங்களில் தசரா பண்டிகையாகவும் தென்மாநிலங்களில் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வரும் விஜயதசமி விழாவில் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் பங்கேற்றுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பைக்கானிர் பகுதியில் எல்லைப் பாதுகாப்புப் படையினருடன் தசரா பண்டிகையை இன்று கொண்டாடினார் துணை ராணுவப் படையினரின் ஆயுத வழிபாட்டு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார் குழந்தைகளுக்கு எழுத்தறிவிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சிகள் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள கோயில்களில் நடைபெற்றன திருச்சி உத்தமர் கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நெல்லையில் உள்ள சரஸ்வதி திருக்கோவில் நாகர்கோவிலில் ஸ்ரீவன மாலிஸ்வரர் திருக்கோவில் திருவாரூர் சரஸ்வதி ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

இதனையடுத்து

இந்தப் பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் நிலத்தடி நீர் கிடைக்கவில்லை என்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் ஈ சேவை மையங்கள் மூலம் சான்றிதழ்கள் தகவல் மாற்றம் போன்ற சேவைகளை விரைவாக பெற முடிகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருமுறைகள் ஓதப்பட்டு மங்கள இசையுடன் தொடங்கிய இவ்விழாவில் கருத்தரங்கம் சிறப்பு இசை சொற்பொழிவு நாட்டுப்புற பாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன நாளை திருமுறை திருவீதி உலா நடைபெறும் நிறைவு விழாவில் அமைச்சர்கள் திரு இரா துரைக்கண்ணு திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

தூத்துக்குடி குலசேகரப் பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசுர சம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஓரிரு இடங்களில் மழை அல்லது கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் புதுச்சேரியிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது விளையாட்டுச்செய்திகள் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி அரையிறுதியில் இடம்பெறுவதற்கான ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் ஸ்ரீகாந்த் சமீர் வர்மா இன்று மோதுகின்றனர்

மகளிர் இரட்டையர் போட்டியில் அஸ்வினி பொன்னப்பா ஷிக்கி ரெட்டி இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றது